நரேந்திரமோடிசவுதிமன்னர் சல்மான் பின் அப்துல்அசீஸ் அல் சவுத் உடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டுகோவிட் தொற்றுகுழல் குறித்துதமதுகருத்துகளைஎடுத்துரைத்தார்

ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியவிமானப் படையில் இன்றுமுறைப்படி இணைக்கப்படுகின்றன

திட்டத்தைமத்தியநிதியமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் நேற்றுதொடங்கிவைத்தார்

தளவாடங்கள் நிறுவனத்தைமாற்றியமைப்பதுஅவசியம் என்றுராணுவத் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடிசவுதிமன்னர் சவ்மான் பின் அப்துல்அசீஸ் அல் சவுத் உடன் தொலைபேசி மூவம் தொடர்பு கொண்டுகோவிட் தொற்றுசூழல் குறித்துதமதுகருத்துகளைஎடுத்துரைத்தார்

ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியவிமானப் படையில் இன்றுமுறைப்படிசேர்க்கப்படுகின்றன அம்பாவாவிமானதளத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறைஅமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் பிரான்ஸ் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி ஃப்வாரன்ஸ் பார்லிஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கஉள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தநிகழ்ச்சிக்குப் பிறகு பாதுகாப்பு அமைச்சர் திரு

ஆப் இவைசதொலைபேசி இணையதளம் போன்றவற்றில் முன் பதிவு செய்து மொபல் வங்கிசேவைகளைவீடுகளுக்கேகொண்டுசெல்லும் திட்டம் வெற்றிகரமாகஅமையும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது வங்கிசேவைகுறித்தவிவரங்களைசெயலிவழியாகதெரிந்துகொள்வதற்கும் வகைசெய்யப்பட்டுள்ளது

சிறுநீரகநோயால் அவதிப்படும் இளம் கால்பந்துவீரர் ராமாநந்தாநிங்தௌஜம்முக்குஐந்துவட்சும் ராமப் நிதியுதவிஅளிக்கமத்தியவிளையாட்டுஅமைச்சகம் உறுதி பூண்டுள்ளது

மணிப்பூரில் உள்ள ஷிஜாமருத்துவமனையில் அவருக்குசிகிச்டிசைவழங்கப்பட்டுவருகிறது

இந்தியராணுவத்தின் உடைகள் போன்றவற்றைஏற்றுமதிசெயவதற்கும் அனுமதிவழங்கப்படும் என்றுஅவர் கூறினார் கருத்தரங்கு பேசியஅவர் பாதுகாப்புக்கானசெலவினம் ஒன்றில் குறித்தஆய்வு மேற்கொண்டுதகுதியானவற்றுக்குசெலவு செய்யவேண்டும் என்றுவலியுறுத்தினார் உள்நாட்டுஉற்பத்தியைஅதிகரித்தரானுவகருவிகளைஉற்பத்திசெய்யவேண்டும் என்றுஅவர் வலியுறுத்தினார் இந்தநடவடிக்கையின் போதுஒருசிலஅமைப்புகளைதளியார் பங்கேற்புடன் புத்துயிருட்டவேண்டும் என்றுஅவர் கேட்டுக் கொண்டார்

திருவண்ணாமலையில் இந்தநோய் தொற்றுடுப்புப் பணிகள் குறிததுஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பிரதமரின் விவசாயிகளுக்கானவருவாய் ஆதரவு திட்டத்தில் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதுஉரியநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் முதலமைச்சா் திட்டவட்டமாகத் தெரிவித்தார்

இடைநிலைகல்விவாரியத்தின் நல்லாசிரியர் விருதுகளைவழங்கிபேசுகையில் மத்திய அவர் இதனைதெரிவித்தார்

இத்தேர்வினைஎழுதியமாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் நன்றிதெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

கோவிட் தொற்றுப் பரவல் மற்றும் ஊரடங்கு காரணமாக நீட் தேர்வுகளைரத்துசெய்யவேண்டும் அல்லதுஒத்திவைக்கக் ஏற்கனவேதொடரப்பட்டபல்வேறுவழக்குகளைஉச்சநீதிமன்றம் கோரி நிராகரித்துவிட்டது

இ

இந்நிலையில் நீட் தேர்வைதள்ளிவைக்கக் கோரி புதிதாகதாக்கல் செய்யப்பட்டமனுக்களைவிசாரணைக்குஏற்கமறுத்தநீதிபதிஅசோக் பூஷன் தலைமையிலானஉச்சநீதிமன்றஅமர்வு

இ

தேர்வுகள் ஏற்கனவேநடத்திமுடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் நீட் தேர்வுக்கானஅனைத்துஏற்பாடுகளும் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுவருவதாககூறியுள்ளது இறுதிநாட்களில் கடைபிடிக்கப்பட்டுவந்தமுழுஊரடங்கும் தற்போதுதளர்த்தப்பட்டிருப்பதையும் வார நீதிபதிகள் குட்டிக்காட்டினர் நெல்லைமாவட்டம் கூடங்குளம் அனுமின் நிலையத்தில் முதலாவதுபிரிவில் பராமரிப்புப் பணிகள் முடிவடைந்துமுழுஅளவிலானஉற்பத்திமேற்கொள்ளப்பட்டுவருவதைஅடுத்து பிரிவு மீண்டும் இந்தப் தேசியமின்தொகுப்புடன் வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது